எடப்பாடி கே

குற்றவாளிகள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலங்கள் நிலவுவதால் தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

எடப்பாடி கே

பணி நியமனம் கிடைக்கப் பெற்றவர்கள் மக்களுக்கு சிறந்த சேவையாற்ற முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார்

ஸ்வீடன் மன்னருடன் அந்நாட்டின் உயர்மட்ட வர்த்தக பிரதிநிதிக்குழுவும் இந்தியா வந்துள்ளது இக்குழுவினர் தில்லி மும்பையில் உள்ள இந்திய தொழிலதிபர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றனர்

ராஜ்நாத்சிங் உறுதியளித்துள்ளார் மக்களவையில் இன்று இப்பிரச்சனை தொடர்பான விவாதத்தில் பேசியஅவர் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளைக் கையாளும் வகையில் அது தொடர்பான சட்டங்களில் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நடைமுறைகள் கொண்டுவருவது குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார்

இதனிடையே இந்தசம்பவம் குறித்து பேசிய மாநிலங்களவை தலைவர் திரு

கு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதையடுத்து இந்தியா எ

கை ஏற்றுமதி செய்வதாகவும் மத்திய எ

கு துறை அமைச்சர் திரு

விசாகப்பட்டினத்தில் விரைவில் பசுமை எ

கள்ளக்குறிச்சி கோமுகி அணை நிரம்பியுள்ளதை அடுத்து உபரிநீர் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்